பயன்படுத்த முன்வருமாறு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் புதிய இந்தியா மாரத்தான் ஒட்டத்தை குஜராத்தில் இன்றுமாலை பிரதமர் தொடங்கிவைக்கிறார்

விதிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்து மேகாலயா சட்டமன்றங்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைகிறது

பாருப்பள்ளி காஷ்பப் பட்டத்தை வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஏழை மக்கள் மற்றும் நலிவுற்ற பிரிவினரை கைதூக்கி விடுவதற்கு செயற்கை அறிவாற்றலை பயன்படுத்த முன்வருமாறு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் மாதந்தோறும் வானொலி மூலம் மக்களை சந்திக்கும் மன் கீ பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டார் செயற்கை அறிவாற்றல் மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவ முடியும் என்றும் இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து அழிவைத் தடுக்க முடியும் என்றும் கூறிய பிரதமர் பேச்கத்திறன் இல்லாதவர்கள் பயன்படுத்துவதற்கு மும்பை இளைஞர் ஒருவர் அண்மையில் கண்டுபிடித்த டிஜிட்டல் சாதனத்தை சுட்டிக்காட்டினார்

இந்தியாவில் தோன்றிய தலைசிறந்த விஞ்ஞானிகளான போதையன் பாஸ்கர் ஆரியபட்டா சர்சிவி ராமன் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் உள்ளிட்டோர் அறிவியலுக்கு ஆற்றியுள்ள பங்களிப்பை பிரதமர் புகழ்ந்துரைத்தார் மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியமாள தேவை விழிப்புணர்வுதான் என்று குறிப்பிட்ட அவர் தீயணைப்புத் துறையினர் பள்ளிக்கூடங்களிலும் இதர இடங்களிலும் ஒத்திகை நடத்துவதன் மூலமாக பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார் மாட்டுச்சாணத்தை பயன்படுத்தி எரிக்தி உற்பத்தியையும் இயற்கை உர உற்பத்தியையும் மேற்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்ட அவர்

கிராமப்புறங்களில் உள்ள மகளிர் சுயஉதவிக் குழுக்களும் கூட்டுறவு சங்கங்களும் இந்தப் பணியில் ாடுபட்டால் இயற்கையை பாதுகாப்பதுடன் வருவாய்க்கும் வழிபிறக்கும் என்றார் சர்வதேச மகளிர் தினம் குறித்து பேசிய அவர் பெண்கள் முழுமையாள அதிகாரம் பெறுவதன் மூலமாகவே கதந்திரத்தின் முழுப்பயனை துப்க்க முடியும் என்று விவேகானந்தர் கூறியிருப்பதை கட்டிக்காட்டி

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜாத் மாநிலம் சூரத் நகரில் புதிய இந்தியா மாரத்தான் ஒட்டத்தை கொடியசைத்து தொடங்கிவைக்கிறார் மக்களிடையே சமூகப் பிரச்சினைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சூரத் நகரின் லால்பாய் காண்ட்ராக்டர் மைதானத்தில் இந்த மாரத்தான் நடக்கிறது இந்த மாரத்தான் போட்டியில் ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக இந்த ஒட்டத்தை நடத்தும் சூரத் நாக்ரிக் சமிதி அறிவித்துள்ளது

சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் செராமிக் சனமயல் அறை சாதனங்களுக்கு இறக்குமதி தீர்வை விதிக்கப்பட்டுள்ளது செராமிக் மேஜைகள் மற்றும் சமையல் சாதனங்கள் சீனாவிலிருந்து ஏராளமாக வந்து குவிவதால் இந்தியாவில் தயாராகும் இத்தகைய சாதனங்கள் விற்பனை பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்று இந்திய மண்பாண்டம் தயாரிப்பாளர் சங்கமும் செராமிக் சங்கமும் மத்திய அரசிடம் முறையிட்டன இந்தியத் தொழில்களை பாதுகாக்க இத்தகை இறக்குமதியாகும் சீனப் பொருட்களுக்கு இறக்குமதிவரி விதிக்குமாறு கேட்டுக் கொண்டன இதுபற்றி ஆய்வு செய்த தலைமை இயக்குனரகம் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் சமையல் பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்க பரிந்துரைத்தது இதன்படி இந்தப் பொருட்களுக்கு ஒரு கிலோவுக்கு ஒன்று புள்ளி பூஜ்யம் நான்கு டாவர் அளவுக்கு இறக்குமதி வரி விதிக்க அரசு முடிவு செய்துள்ளது மத்தியப் பிரதேச சட்டமன்றத்தின் முங்காலி தொகுதியிலும் கோலாரஸ் தொகுதியிலும் நேற்று நடந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை தெரியவந்துள்ளது

வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த தடைகளைபொட்டி வடகொரியாவுக்கு கடலிலேயே எண்னெயை பரிமாற்றம் செய்த மூன்று கப்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஜப்பானும் முன்வந்துள்ளது வடகொரியாவுக்கு ஆதரவான சீனா உள்ளிட்ட நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காவிடில் அமெரிக்கா கோரியபடி தடை உத்தரவு நடைமுறைக்கு வரும் நாகாலாந்து

அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கடைசி கட்டமாக பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் அரசியல் கட்சிகளின் ஊர்வலங்களும் நடக்கின்றன மேகாலயாவில் பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி ஸ்மிருதி இரானி திரு பியூஷ் கோயல் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் கூட்டங்களில் பேசினார்கள் மறுபுறத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் திரு முகுல் சங்மா மூத்த தலைவர்கள் திரு சஷி தருர் திரு ஜோஷி மற்றும் பலர் கூட்டங்களில் உரையாற்றினார்கள்

அதே நாளில்தான் திரிபுரா சுட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படவுள்ளது பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீதேவி மாரடைப்பு காரணமாக நேற்றிரவு காலமானார்

தமிழ் தெலுங்கு மலையளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் நடித்துள்ளார்

இந்த திரைப்படத்தில் புரீதேவியின் நடிப்பு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது தனது சிறந்த நடிப்புக்காக ஏராளமான விருதுகளையும் ஸ்ரீதேவி பெற்றிருந்தார் இந்நிலையில் துபாயில் குடும்ப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொள்ள கென்றிருந்தபோது மாரடைப்பு காரணமாக புநீதேவி உயிரிழந்தார் நடிகை பூரீதேவி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தனது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதேவியின் மறைவு வருத்தமளிட்டதாக தனது டுவிட்டர் செய்தியில்பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் புரீதேவியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் தமிழ் திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அமித்தாப் பச்சன் பிரியங்கா சோப்ரா சுஷ்மிதா சென் உள்ளிட்டோரும் புநீதேவியின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆசியாவில் நடைபெறும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காமன்வெல்த் சாம்பியனான இந்திய வீரர் பாருப்பள்ளி காஷ்யப் பட்டத்தை வென்றுள்ளார்

நேற்றிரவு நடந்த போட்டியில் வென்று இந்த சாதனை படைத்தார் போட்டி முழுவதும் கொஞ்சமும் தொய்வில்லாமல் வெற்றியை நோக்கியதாகவே அவரது ஆட்டம் அமைந்திருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியா பெற்றுள்ள முதல் வெற்றி இது ச்வதேச ஜிம்னாஸ்டிக உலக கோப்பை போட்டிகளில் இந்தியாவின் அருணா புத்தா வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்

ஐம்னாஸ்டிக் உலக கோப்பையில் இந்தியா பதக்கம் வெல்வதும் அருணா புத்தா வென்றதும் இதுவே முதல்முறையாகும் இந்த சாதனைக்காக அருணா புத்தாவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார்